நாமக்கல் பரமத்தி வேலூர் பொத்தனூர் காவிரியாற்றில் குளிக்கச் சென்ற ஆறு பேர் இன்று நீரில் மூழ்கி உயிரிழந்தனர்

பி

பிரதமர் திரு நரேந்திரமோடி அஹமதாபாதில் தமது வாக்கை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தீவிரவாதிகளின் நவீன வெடிகுண்டை விட வாக்காளர் அடையாள அட்டை சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிட்டார் காந்திநகர் மக்களவை தொகுதியிலிருந்து போட்டியிடும் அமீத்ஷாவும் அஹமதாபாதில் தமது வாக்கை இன்று செலுத்தினார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் கே

போன்ஸ் சசிதரூர் கே ராஜசேகரன் திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி கே

வாக்குப்பதிவு தொடங்கியபோது திரளான மக்கள் வாக்களிக்க வந்ததால் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிட்டது பெண் வாக்காளர்களும் மூத்த குடிமக்களும் முதன்முறை வாக்காளர்களும் பெருமளவில் குவிந்து தத்தம் வாக்குகளை உவகையுடன் வாக்களித்து செலுத்தி வருகின்றனர்

காங்கிரஸ் தலைவர் திரு

திரைப்பட நடிகர்கள் மோகன்லால் திருவனந்தபுரத்திலும் மம்முட்டி கொச்சியிலும் தங்களது வாக்குகளைப் பதிவு செய்தனர்

இந்த பாம்பு பத்திரமாக அகற்றப்பட்டு வாக்குப்பதிவு சுமுகமாக நடைபெற்று வருகிறது

குமாரசாமி தலைமையில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள் கூட்டணி ஆட்சியை மதிப்பீடு செய்யும்வகையில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது தேர்தல் தோல்வியையே சந்திக்காத காங்கிரஸின் இதுவரை திரு மல்லிகார்ஜுன கார்கே பிஜேபி மாநில தலைவர் திரு

இம்மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வருவாய் தேர்தல் பார்வையாளர்களுடன் சிறப்பு பார்வையாளர் ஒருவரும் சிறப்பு காவல்துறை பார்வையாளர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

இம்மாநிலத்தில் வாக்குப்பதிவுவ அமைதியாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சரும் பிஜு ஜனதா தள் தலைவருமான திரு நவீன் பட்நாயக் புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேர்தலில் தமது கட்சி சிறப்பான இடத்தைப் பிடிக்கும் என்றார்

முலாயம்சிங் யாதவ் திரு

அஸாமில் காலையிலிருந்தே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது

தூப்ரி தொகுதியில் அதிகளவு வாக்குப்பதிவு நடைபெற்றது இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இரற்பட்ட சில கோளாறையடுத்து மாற்ற இயந்திரங்களைக் கொண்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது குவ்ஹாட்டி தொகுதிக்குட்பட்ட திஸ்பூர் வாக்குச்சாவடியில் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் இன்று வாக்களிக்கிறார்

ஐந்துபேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியாமரியம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியை ஆய்வு செய்து வருகின்றனர்

பி